நரேந்திர மோடி கூறியுள்ளார் திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பிரதமர் திரு

புதுவையில் நடைபெற உற்ற நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க காங்கிரஸ் கட்சி நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தமிழகத்தில் அமையும் கூட்டணி அடிப்படையிலேயே புதுவையிலும் கூட்டணி அமையும் என்றும் முதலமைச்சர் திரு நாராயணசாமி கூறியுள்ளார் புதுவையில் இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிவது நாளை முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சி பல ஆண்டு காலம் தனது ஆட்சிக் காலத்தில் பாதுகாப்புத் துறையை முழுமையாகப் புறக்கணித்து விட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் பாதுகாப்புத் துறையில் பல்வேறு ஊழல்களில் அக்கட்சி தொடர்பு படுத்தப் பட்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் இதன் காரணமாக பாதுகாப்புத் துறையை நவீனப்படுத்த அக்கட்சி தவறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் திருப்பூருக்கு அருகில் பெருமநல்லூரில் பிஜேபி யின் பொதுக்கூட்டம் ஒன்றில் இன்று பிற்பகல் பேசுகையில் அவர் இந்தக் குற்றச்சாட்டுகளைத் தெரிவித்தார் தற்போதைய அரசின் செயல்பாடுகள் முந்தைய காங்கிரஸ் அரசின் செயல்பாடுகளில் இருந்து முற்றிலும் வேறுபட்டது என்பதை வலியுறுத்திய அவர் நாட்டை பல ஆண்டு காலம் ஆள வாய்ப்பு பெற்றவர்கள் பாதுகாப்புத் துறையை நவீனப்படுத்தத் தவறிவிட்டதாகக் கூறினார்

பாதுகாப்புத் துறை உற்பத்தி கேந்திரம் ஒன்று தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டுள்ளதால் முதலீடுகள் அதிகரிப்பதுடன் இளைஞர்களுக்கான புதிய வேலைவாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் உருவாகும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் முன்னதாக பெருமாநல்லூரில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் சென்னையில் டி எம் எஸ் வண்ணாரப்பேட்டைக்கு இடை யேயான மெட்ரோ ரயில் சேவை திருப்பூர் ஈஎஸ்ஐ மற்றும் திருச்சி சென்னை விமானநிலைய விரிவாக்கப் பணிகள் அகியவற்றிற்கு அடிக்கல் நாட்டினார் எண்ணூர் துறைமுக புதிய பைப்லைன் திட்டத்தையும் திரு மோடி நாட்டிற்கு அர்ப்பணித்தார் இந்நிகழ்ச்சியல் தமிழக ஆளுனர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மாநில அமைச்சர்கள் உட்பட பலர் கலந்துகொண்டனர் முன்னதாக தனி விமானம் மூலம் கோவை வந்த பிரதமரை தமிழக ஆளுனர் திரு பன்வாரிலால் புரோஹித் வரவேற்றார்

நாட்டில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் சமையல் எரிவாயு இணைப்பு வழங்குவதை தமது அரசு விரைவு படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

தூய்மையான எரிசக்தி பொருளாதார நாடாக இந்தியாவை உருவாக்க பல்வேறு திட்டங்களை தமது அரசு செயல்படுத்தி வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார்

இத்திட்டங்களால் மிகப்பெரிய அளவில் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் அவர் கூறினார் பொருளாதார குற்றங்களில் ஈடுபட்டு வர்த்தக சமூகத்தினருக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் கருப்பு ஆடுகள் குறித்து தொழில்துறையினர் எச்சரிக்கையோடு இருக்கவேண்டும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கைய நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார் பெங்களூரு வில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் உலக நாடுகளும் பொருளாதார குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் அளிக்கக்கூடாது என்று கூறினார் பொருளாதாரக் குற்றங்கள் நாட்டின் ஆரோக்கியத்திற்கும் வளத்திற்கும் ஒரு நேரடி சவால் என்று அவர் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற சட்டமன்ற நடவடிக்கைகள் கூச்சல் குழப்பம் காரணமாக பாதிக்கப்படுவது குறித்து குறிப்பிட்ட திரு வெங்கைய நாயுடு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அவையில் நடந்துகொள்ளும் விதம் குறித்த நடவடிக்கைகளை வரையறுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டதாக கூறினார் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை கருத்தில்கொண்டு நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்றங்களை அமைதியாகவும் ஆக்க பூர்வமாகவும் நடத்தவேண்டும் என்று அவர் தெரிவித்தார் தேர்தவில் வெற்றிபெற வேண்டுமென்ற குறுகிய எண்ணத்தோடு நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அரசியல் கட்சிகளை அளிக்கக்கூடாது என்றும் திரு வெங்கைய நாயுடு கேட்டுக்கொண்டார் நிர்வாகம் சட்டம் இயற்றும் அமைப்புகள் மற்றும் நீதித்துறை ஆகியவை இணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய குடியரசு துணைத்தலைவர் அப்பொழுதுதான் ஜனநாயகம் நன்கு செயல்படும் என்றார் நாட்டின் வளர்ச்சிக்கு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்று கூறிய அவர் இதற்கு தனியார் துறை ஒத்துழைப்பும் தேவை என்றார் மத்திய தொழில் பாதுகாப்புப் படை செயல்பாடுகள் மீது அரசு முழு நம்பிக்கை வைத்திருப்பதாக மத்திய உள்துறை இணை அமைச்சர் திரு கிரண் மாவட்டம் அரோக்கணத்தை அடுத்துள்ள தக்கோலத்தில் மத்திய தொழில் பாதுகாப்புப் படை மண்டல அலுவலகத்தில் பயிற்சி பெற்ற வீரர்களக்கு சான்றிதழ் வழங்கிப் பேசுகையில் அவர் இதைத் தெரிவித்தார் தொழில் பாதுகாப்புப் படையினருக்கு அளிக்கப்படும் பயிற்சி சிறப்பானது என்ற அவர் நாட்டில் உள்ள விமான நிலையங்கள் துறைமுகங்கள் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் அணுசக்தி நிலையங்கள் உள்ளிட்ட பல முக்கிய இடங்களில் இவர்கள் பணி மேற்கொள்வதாகக் கூறினார் மத்திய மாநில காவல்படைகள் உள்ளிட்ட அனைத்து படைப்பிரிவுகளையும் வலுப்படுத்த மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக திரு கிரண் யிஜ்ஜு கூறினார் நாட்டின் இறையாண்மை ஒருமைப்பாடு மற்றும் அமைதியை நிலைநிறுத்துவதில் இவர்களது பணி ஒரு முக்கிய பங்கை வகிப்பதாகவும் திரு கிரண் ரிஜ்ஜு கூறினார் புதுவையில் நடைபெற உள்ள நாடாளுமன்றத் தேர்தலை சந்திக்க பிரதேச காங்கிரஸ் கட்சி தேவையான நடவடிக்கைகளை எடுத்து முதலமைச்சர் திரு நாராயணசாமி தெரிவித்துள்ளார் வருவதாக நாடாளுமன்ற தேர்தல் குறித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் புதுடில்லி யில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் கலந்துகொண்டு திரும்பிய அவர் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் இதைத் தெரிவித்தார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி தேர்தலை சந்திக்க தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொண்டதாகவும் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டதாகவும் அவர் கூறினார்

ராகுல் காந்தி புதுவை வர இருப்பதாகத் தெரிவித்த அவர் இதற்கான தேதி பின்னர் முடிவு செய்யப்படும் என்றார் கூட்டணி குறித்த கேள்விக்கு பதில் அளித்த திரு நாராயணசாமி தமிழகத்தில் அமையும் கூட்டணி அடிப்படையிலேயெ புதுவையிலும் கூட்டணி ஏற்படும் என்றார் மத்தியில் உள்ள பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு புதுவையை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்துவதாக அவர் குற்றம் சாட்டினார் புதுவைக்குத் தேவையான நிதி மறுக்கப்படுவதாகவும் கோப்புக்கள் தாமதப்படுத்தப் படுவதாகவும் அவர் கூறினார் புதுவைக்குத் தேவையான நிதி மறுக்கப்படும் பின்னணியில் சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவரும் என்ஆர் காங்கிரஸ் தலைவருமான திரு ரங்கசாமி இருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார் துணைநிலை ஆளுனரின் நடவடிக்கைகளை குறைகூறிய திரு நாராயணசாமி இருசக்கர வாகன ஒட்டிகளுக்கான கட்டாய தலைக்கவசத் திட்டத்தை பொதுமக்களுக்கு பாதிப்பில்லாமல் போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்திய பின் அமல்படுத்தலாம் என தாம் ஆலோசனை வழங்கியதாகக் கூறினார் இருப்பினும் துணைநிலை ஆளுனர் அதிகாரிகளின் உதவியோடு இத்திட்டத்தை தானாகவே நாளையில் இருந்து அமல்படுத்த முடிவு செய்ததாக அவர் குறிப்பிட்டார் அதிகாரிகளை மிரட்டி மக்களுக்கு எதிராக செயல்பட வைப்பது முறையாகாது என்றும் அவர் கூறினார் துணைநிலை ஆளுனருக்கு எதிரான புகார்களை மத்திய அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை என்றும் திரு நாராயணசாமி தெரிவித்தார் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி யுடன் கூட்டணி எனக் கூறியிருப்பது குறித்து தெரிவித்த அவர் திரு ரங்கசாமி புதுச்சேரி யையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டையும் பாழடித்து விட்டதாகக் குற்றம் சாட்டினார் பிரதமர் திரு

கிரண்பேடி திரு ரங்கசாமி ஆகியோரின் கூட்டுச் சதியால் புதுவையின் வளர்ச்சித் திட்டங்கள் பாதிக்கப்படுவதாகவும் திரு நாராயணசாமி குற்றம் சாட்டினார்

காரில் செல்வோர் சீட்பெல்ட் அணிவதும் அவசியம் தெரிவித்துள்ள காவல்துறை

குமரிக் கடல் முதல் தெலுங்கானா வரை வளிமண்டலத்தில் காற்றழுத்தத் தாழ்வுநிலை நிலவுவதால் புதுவை தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது

நரேந்திர மோடி கூறியுள்ளார் திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு திட்டங்களுக்கு காணொலி அடிக்கல் நாட்டியதோடு சென்னை மூலம் வண்ணாரப்பேட்டை மெட்ரோ ரயில் சேவையையும் தொடக்கிவைத்தார் புதுவையில் நடைபெற உற்ற நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க காங்கிரஸ் கட்சி நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தமிழகத்தில் அமையும் கூட்டணி அடிப்படையிலேயே புதுவையிலும் கூட்டணி அமையும் என்றும் முதலமைச்சர் திரு நாராயணசாமி கூறியுள்ளார் புதுவையில் இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிவது நாளை முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது